நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிள் மேற்கொண்ட அமளி காரணமாக இரு அவைகளும் இன்று நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன

காவிரி நதியில் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு உத்தேசித்து இருப்பதை ஆட்சேபித்து தீர்மானம் நிறைவேற்ற புதுவை சட்டப் பேரவையின் சிறப்புக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது

மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு வழங்கியுள்ள அனுமதியை திரும்பப் பெறக் கோரி மத்திய அரசை வற்புறுத்தும் தீர்மானம் ஒன்று இந்த சிறப்புக் கூட்டத்தில் நிறைவேற்றப்படும்

இதற்கிடையில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர்களுக்கும் பொதுத் துறை ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்காதது குறித்து விவாதிக்கக் கோரும் ஒத்திவைப்புத் தீர்மானம் ஒன்றை அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கொடுத்துள்ளார்

பிரதேச காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு நமசிவாயம் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் கமிட்டிச் செயலர் திரு

இந்த நியமனங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் புது பொறுப்பாளர்கள் திரு

சஞ்சய் தத் ஆகியோரின் அனுமதியின்படி இந்த நியமனங்கள் செய்யப்பட்டு இருப்பதாக புதுவை காங்கிரஸ் தலைவர் திரு நமசிவாயம் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்தப் பகுதி தீவிர காற்றழுத்த மண்டலமாக உருவெடுத்து உள்ளது இது இன்று மாலை இலங்கையை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும்

இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனக் கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளனர் ஏற்கனவே மீன் பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளனர்

தமிழ்நாட்டில் கஜா புயலால் வீடிழந்தவர்களுக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டித் தரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வீடிழந்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இவை வழங்கப்படும் என்று கூறினார் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் புயல் பாதித்த மாவட்டங்களில் மின் இணைப்பு கொடுக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருவதாகவும் மின்சார சீரமைப்புப் பணிகள் செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் மேகதாது அணைப் பிரச்சனையில் உச்ச நீதிமன்றத் தீர்ப்பை மீறிய கர்நாடக அமைச்சர் மற்றும் நீர்வளக் குழும அதிகாரிகள் மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

தெலுங்கானா மாநில முதலமைச்சராக திரு

ஐதராபாத்தில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் திரு சந்திரசேகர ராவிற்கு மாநில ஆளுநர் திரு இஎஸ்எல் நரசிம்மன் பதவி மற்றும் ரகசிய காப்புப் பிரமாணம் செய்து வைத்தார்

சந்திரசேகர ராவ் உடன் திரு முகமது மொகமுது அலி யும் அமைச்சராக பதவியேற்றார் சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திரு சந்திரசேகர ராவ் தலைமையிலான தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதி கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சந்திரசேகர ராவ் அடுத்த சில நாட்களில் முழு அளவிலான அமைச்சரவை பதவியேற்கும் என்றார்

ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக இதர கட்சிகளின் கருத்துக்கள் கேட்டறியப் படுவதாகக் கூறினார்

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் இன்றைய கூட்டம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது ரபேல் போர் விமான பேரம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பிரச்சனை காவிரி டெல்டா விவசாயிகளை பாதிக்கும் வகையில் கர்நாடகா காவிரியின் குறுக்கே அணை கட்டும் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதை அடுத்து இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டன முன்னதாக இன்றுமக்களவை கூடியவுடன் காங்கிரஸ் சிவசேனா அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதிக்கு வந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதன் காரணமாக ஏற்பட்ட சூழலை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட கூச்சல் குழப்பதை அடுத்து அவை ஒத்தி வைக்கப்பட்டது

நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்த தாக்குதலில் உயிர் இழந்தவர்களுக்கு குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய அமைச்சர்கள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா உள்ளிட்டேர் மலரஞ்சலி செலுத்தினர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் நாடாளுமன்றத்தை தீவிரவாதிகள் தாக்குதலில் இருந்து காப்பாற்ற தங்கள் இன்னுயிரை இழந்தவர்களை நாடு நன்றியுடன் நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகே பயணிகளின் வசதிக்காக நெடுஞ்சாலை உணவகங்கள் கழிப்பிடங்கள் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை இணை அமைச்சர் திரு மன்சுக்லால் மண்டாவியா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்துள்ள அவர் இந்த உணவகங்களில் தேனீர் மற்றும் காபி வழங்கும் எந்திரங்கள் தண்ணீர் ஏடிஎம்கள் இதற்கான கட்டுமானப் பணிகளை மாநில அரசுகளின் நிர்வாகத்தில் உள்ள கூட்டுறவுச் சங்கங்களுக்கு வழங்குமாறு தேசிய நெடுஞ்சாலைத் துறை ஆணையம் பணிக்கப்பட்டு உள்ளதாக அவர் தமது பதிலில் மேலும் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் நாளை துவங்க இருக்கும் யானைகள் புத்துணர்வு முகாமில் கலந்து கொள்ள புதுவை மணக்குளவிநாயகர் யானை லட்சுமி இன்று அழைத்துச் செல்லப்பட்டது

இந்த முகாமில் யானைகளுக்கு மருத்துவ உணவு மற்றும் மருத்துவ பரிசோதனை வழங்கப்படும் மயிலம் அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்து ஒன்றில் இருவர் உயிரிழந்தனர்

விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கர்நாடக அரசு காவிரியில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதை ஆட்சேபித்து தீர்மானம் நிறைவேற்ற புதுவை சட்டப்பேரவையின் சிறப்புக்கூட்டம் நாளை நடைபெறுகிறது

நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிள் மேற்கொண்ட அமளி காரணமாக இரு அவைகளும் இன்று நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன